குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்குவது ஏழை மக்களின் சுகாதாரத்தை மேம்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

சூரிய ளிசக்தி உபகரணங்களை தயாரிக்கும் உள்நாட்டு உற்பத்தியாளர்களை பாதுகாக்கும் வகையில் கூடுதல் இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்று மத்திய ளிசக்தி துறை அமைச்சர் திரு ஆர் கே சிங் தெரிவித்துள்ளார்

வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் கோவா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்குவது ஏழை மக்களின் சுகாதாரத்தை மேம்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் உத்தரபிரதேசத்தில் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தை காணொளி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து அவர் பேசினார்

பாதுகாப்பற்ற குடிநீரால் ஏற்படும் நோய்களை தவிர்ப்பதற்கு இது உதவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு நிறைவேற்றி வரும் திட்டங்களையும் பிரதமர் பட்டியலிட்டார்

நரேந்திர மோடி வலியுறுத்தினார் குடிநீர் மற்றும் சுகாதார திட்டங்களை மக்களுக்கு வழங்குவதற்கான களப்பணிகளில் காணப்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு கானும் வகையில் ஐந்து தொழில்நட்பங்களை பன்முக தொழில்நட்ப குழுவும் மத்திய ஜல்சக்தி அமைச்சகமும் பரிந்துரை செய்துள்ளது இந்த தொழில்நுட்பங்களை மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் தங்களது தேவைகளுக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளமுடியும் இத்தகைய தொழில்நுட்பங்கள் அனைத்தும் பல்வேறு நிலைகளில் ஆய்வு செய்யப்பட்டு தொழில்நுட்ப குழுவால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது

சூரிய எரிசக்திக்கான உபகரணங்களை தயாரிக்கும் உள்நாட்டு உற்பத்தியாளா்களை பாதுகாக்கும் வகையில் கூடுதல் இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்று மத்திய ளரிசக்தி துறை அமைச்ச் திரு ஆர் கே சிங் தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலி செய்திப்பிரிவுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையிலும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் றாட்டில் புதுப்பிக்கத்தக்க ளிசக்தி தேவை அதிகரித்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார்

குரிய சக்தியை பயன்படுத்துவதன் மூலம் மின்சார செலவு வெகுவாக குறையும் என்று அவர் தெரிவித்தார் முதுநிலை ஆயூர்வேத மருத்துவ கல்வியை சீரமைக்கும் வகையில் இந்திய மருத்துவத்திற்கான மத்தியக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது

சித்தா யூனாளி உள்ளிட்ட இந்திய மருத்துவ முறைகளுக்கான ஒழுங்குமுறை அமைப்பு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது

இது தொடர்பாக அக்குழுவின் தலைவர் திரு மார்கஸ் ப்ளேயர் எழுதியுள்ள புத்தகத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதி வழங்குவது போன்ற நடவடிக்கைகளை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சா்வதேச நாடுகள் முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளாா் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் இன்று மாநிலம் முழுவதும் நடைபெற்றது வாக்குச் சாவடி எமயங்களில் நடைபெற்ற இந்த முகாமில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் மற்றும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டன ஏராளமானோர் ஆர்வத்துடன் விண்ணப்பித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தியா சிங்கப்பூர் மற்றும் தாய்லாந்து இடையேயாள இரண்டு நாள் கடற்படை கூட்டுப்பயிற்சி அந்தமான் கடல்பகுதியில் நேற்று தொடங்கியது முற்றிலும் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணை தாங்கிய போர்க்கப்பல் காமோர்த்தா கார்முக் ஆகியவை இப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன மூன்று நாடுகளுக்கும் இடையே கடற்படை ஒத்தழைப்பை மேம்படுத்தும் வகையில் இந்த பயிற்சி நடத்தப்படுகிறது

பஞ்சாபில் விவசாயிகளின் ரயில் மறியல் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டதையடுத்து அங்கு மீண்டும் பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்து தொடங்கும் என ரயில்வேதுறை தெரிவித்துள்ளது இது தொடர்பாக ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் விரைவில் ரயில்கள் இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது அண்மையில் மத்திய அரசு கொண்டுவந்த வேளாண் மசோதாக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அம்மாநிலத்தின் சில விவசாய அமைப்புகள் ரயில் மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தன பயனிகளின் நலனை கருதி இப்போராட்டம் விலக்கிக் கொள்ளப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து மீண்டும் பஞ்சாபில் ரயில் போக்குவரத்தை தொடங்க வேண்டும் என அம்மாநில முதலமைச்சர் திரு அம்ரீந்தர் சிங் தெரிவித்துள்ளார்

பரிசோதனை மற்றும் சிகிச்சை உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவது குறித்து அம்மாநில அரசுகளுடன் ஆவோசனை மேற்கொள்ளவுள்ளது

முன்னதாக ஹரியானா ராஜஸ்தான் குஜராத் மணிப்பூர் மற்றம் சத்தீஷ்கர் மாநிலங்களிலும் மத்தியக்குழு ஆய்வு மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது அசாம் முன்னாள் முதலமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த உறுப்பினர்களில் ஒருவருமான திரு தருண் கோகோய் ன் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது

இதனையடுத்து காங்கிரஸ் மற்றும் பி ஜே பி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் பலர் மருத்துவமனைக்கு நேரில் சென்னு அவரது உடல்நவம் குறித்து விசாரித்து வருகின்றனர் லடாக்கில் நிகழ்ந்த எதிர்பாராத வாகன விபத்தில் உயிரிழந்த ரானுவ வீரர் நாயக் கருப்பசாமியின் உடல் விமானம் மூலம் இன்று மதுரை கொண்டு செல்லப்பட்டது விமான நிலையத்தில் ஆட்சியர் திரு அன்பழகன் மற்றும் உயரதிகாரிகள் ராணுவ வீரரின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வங்கக்கடலில் நிலைகொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி புயலாக வலுவடைய வாய்ப்புள்ளதாகவும் இது வரும் புதன்கிழமை பிற்பகல் காரைக்கால் மகாபலிபரம் இடையே கரையை கடக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் துணைத் தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார் இதன் காரணமாக தென்தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில பகுதிகளில் இன்று லேசான மழையும் நாகை தஞ்சாவூர் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் நாளை கனமழழக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகை தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை கடலூர் அரியலூர் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் நாளை மறுநாள் அதி கனமனழயும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராமநாதபுரம் சிவகங்கை திருச்சி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருப்பத்துர் ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது

தில்லியில் காற்று மாசு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது

குளிர்காலம் தொடங்கியுள்ள நிலையில் நகரில் காற்றின் மாசு அதிகரித்து வருவதை அடுத்து மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் விவசாயிகள் பயிர் கழிவுகளை எரிப்பது உள்ளிட்ட பல்வேறு காரணிங்களால் காற்று மாசடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் கோவா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது

இந்திய நேரப்படி இரவு ஒன்பதரை மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது